நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள ரக்கப் கஞ்ச் சாகிப் குருத்வாராவில் மலர் அஞ்சலி செலுத்தினார்

நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள ரக்கப் கஞ்ச் சாகிப் குருத்வாராவில் மலர் அஞ்சலி செலுத்தினார் குரு தேக் பகதூரின் கனிவான ஆசிகளால் உலகெங்கிலும் பல கோடி மக்கள் ஊக்கம் பெறுவதாக ட்விட்டரில் அவர் தெரிவித்துள்ளார்

குரு தேக் பகதூரின் தியாகத் திருநாளான நேற்று அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தி பிரதமர் ட்விட்டரில் வெளியிட்ட செய்தியில் துணிவு மற்றும் கருணையின் வடிவாக திகழ்ந்த குரு தேக் பகதூர் சமநீதியுடன் கூடிய சமத்துவ சமுதாயம் ஒன்றை படைக்க பாடுபட்டவர் என்று கூறினார் பிரதமர் திரு

பல்கலைக்கழகம் பற்றிய தபால் தலை ஒன்றையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியின் போது வெளியிடுவார்

அவர் இன்று காலை பீர்பும் மாவட்டம் சாந்தி நிகேதனில் உள்ள விஷ்வ பாரதி பல்கலைக்கழகத்திற்கு சென்று குருதேவ் ரவீந்திரநாத் தாகூருக்கு அஞ்சலி செலுத்தினார் பல்கலைக்கழகத்தின் சங்கீத பவனத்தில் தாகூர் பாடல்களுடன் கூடிய நடன நிகழ்ச்சியை அவர் கண்டு ரசித்தார் விஷ்வ பாரதி பல்கலைக்கழகத்தின் மத்திய அலுவலகம் எதிரே விவேகானந்தா சரணி என்னும் பெயர் கொண்ட சாலையை மத்திய உள்துறை அமைச்சர் திறந்து வைத்தார்

தர்மேந்திர பிரதான் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார்

இறக்குமதி எண்ணெய் மீது சார்ந்திருக்கும் நிலையை மாற்ற வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை இதன் மூலம் நிறைவேற்ற முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

உலகிலேயே இந்த விகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது

முதலீடுகளுக்கு உகந்த சூழல் ஒன்றை நாட்டில் உருவாக்க வர்த்தகம் புரிவதை எளிமையாக்குதல் அவசியம் என்பதால் கூடுதல் கடன் திரட்டுவதற்கான அனுமதியை மாநிலங்களுக்கு வழங்கும் நடைமுறைகளை சீர்திருத்தங்களுடன் இணைந்ததாக மாற்றி மத்திய அரசு கடந்த மே மாதம் உத்தரவிட்டது

விரவிருக்கும் பண்டிகை காலத்தில் புதுச்சேரியில் கூட்டங்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப் படுவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பூர்வா கர்க் உத்தரவிட்டுள்ளார் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரசேதங்கள் மிகவும் அவசியமாக தேவைப்பட்டால் அன்றி கூட்டங்கள் மற்றும் கொண்டாட்டங்களை இயன்ற வரை அனுமதிக் கூடாது என்று உச்சநீதி மன்றம் அண்மை தீர்ப்பு ஒன்றில் கூறி இருப்பதையும் மாவட்ட ஆட்சியர் சுட்டிக் காட்டியுள்ளார் டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தின் போது உயிரிழந்த விவசாயிகளுக்கு இன்று புதுச்சேரியில் காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அஞ்சலி செலுத்தினர் தலைமை அஞ்சலகம் முன்பாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அமைச்சர் திரு கந்தசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

வி சுப்ரமணியன் சிபிஐ மாநிலச் செயலர் திரு சலீம் சிபிஎம் மாநிலச் செயலர் திரு ராஜாங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் திரு தேவ பொழிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

அன்பழகன் கோரியுள்ளார்

மதுபான வகைகள் மீதான கொரோனா வரி கொரோனா விதிமுறைகளை மீறியவர்களிடம் வசூலிக்கப்பட்ட அபராதம் மற்றும் முதலமைச்சரின் நிவாரண நிதியில் உள்ள பணத்தை துணைநிலை ஆளுநரின் அனுமதியுடன் பொங்கல் பரிசுத் தொகை வழங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு

மாநில அமைச்சர்கள் அஇஅதிமுக மாவட்ட செயலர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் கட்சியின் பொதுக் குழுவை கூட்டுவது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது திமுக தலைவர் திரு

க

துரைமுருகன் தெரிவித்துள்ளார்

க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் திரு துரைமுருகன் இதை தெரிவித்தார்